நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஜி ஜிங் பிங் பங்கேற்கும் உச்சி மாநாடு காரணமாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இந்த இரண்டு நாள் உச்சி மாநாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு இரு தரப்பு பிரச்சனைகள் விவாதிக்கப்பட உள்ளன புதுவையில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது

சீன அதிபர் திரு

சென்னைக்கு அருகே உள்ள மகாபலிபுரத்தில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் அவருடன் சீன கம்யுனிஸ்ட் கட்சியின் பொலிட்பீரோ உறுப்பினரும் அந்நாட்டு வெளியுறவுத் துறை அமைச்சருமான திரு வாங்சயும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார் சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவின் யுஹானில் நடைபெற்ற முதல் உச்சி மாநாட்டில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசியது குறிப்பிடத் முதல் மாநாட்டில் தக்கது இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள இரண்டாவது உச்சி மாநாடு ஓர வாய்ப்பாக அமையும் பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை இரு தலைவர்களும் விவாதிப்பதோடு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே யான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிப்பார்கள் இதற்கிடையில் இந்தியாவும் சீனாவும் எல்லைப்பகுதியில் அமைதியும் நல்லிணக்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியாவிற்கான சீனத்தாதர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றிற்கு பேச்சுவார்த்தைகள் மூலமே நிரந்தர தீர்வுகாணவேண்டும் என அவர் கூறியுள்ளார் இரு தலைவர்களின் வருகையை ஒட்டி மாமல்லபுரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வெடிகுண்டு நிபுனர்கள் உளவுத்துறையினர் கடலோர காவல்படையினர் ஆகியோர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் உணவுப்பொருட்களையும் தண்ணீரையும் வீனாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

மகளீருக்கு அதிகாரம் அளித்து அவர்கள் நலனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் திரு சீ ஜிங் பிங் மகாபலிபுரம் வருவது தமிழக மக்களுக்கு பெருமை அளிப்பதாகும் என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதியில் பிராச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரும் சீன அதிபரும் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தையால் தமிழகத்திற்கம் பயன் கிடைக்க கூடும் என்றார் புதுவையில் காங்கிரஸ் அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தவில்லை என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இருப்பதை வன்மையாக மறுத்த அவர் புதுவை அரசு மத்தியில் உள்ள பிஜேபி அரசு மற்றும் புதுவை துணைநிலை ஆளுநர் ஆகியோர் இடையுறுகள் ஏற்படுத்திய போதிலும் பல நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக கூறினார் தமது அரசு செய்படுத்தியுள்ள பல திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் புதுவையில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை சட்டமன்றக் எட்டியுள்ளது ஆளும் காங்கிரஸ் கட்சி மற்றும் பிரதான எதிர்கட்சியான என் ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்குச் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் திரு நாராயணசாமி புதுவையில் ஆட்சி மாற்றம் வரும் என என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தொடர்ந்து கூறிவருவதாக குற்றம் சாட்டினார் குறைந்த எண்ணிக்கையிலேயே சட்டமன்ற உறுப்பினர்களைக் கொண்ட என் ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறுவதை தடுக்கவே திரு ரங்கசாமி இவ்வாறு கூறுவதாக அவர் தெரிவித்தார் ஆளும் காங்கிரஸ் கட்சி தான் தேர்தல் பயத்தில் இருப்பதாகவும் எதிர்கட்சிகள் அல்ல என்றும் என் ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தமது தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டார் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறை காட்டவில்லை என குற்றம் சாட்டிய அவர் மக்கள் நலத் திட்டங்கள் ஒன்று கூட அரசு செயல்படுத்த வில்லை என்றும் எதிர்கட்சிகளை குறை கூறியே திரு நாராயணசாமி காலத்தை தள்ளுவதாகவும் கூறினார் இதற்கிடையே காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் பணிகளை புதுவை ஆட்சித் தலைவர் திரு

அருண் இன்று ஆய்வு செய்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ராகுல் அல்வால் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அக்கன்ஷா யாதவ் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இத்தொகுதியில் இடைத்தேர்தலை எந்தவித தடங்களும் இன்றி நடத்த மேற்கொள்ள வேண்டிய நடிவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது புதுவை பிராந்தியம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அனைத்து துறை அதிகாரிகளும் பேனர் சுவரொட்டிகள் சுவரில் எழுதப்பட்டுள்ள விளம்பரங்கள் ஆகியவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு அருண் கேண்டுக்கொண்டார் புதுவையில் உள்ள அனைத்து பஞ்சாலைகளையும் புணரமைத்து ஆயத்த ஆடை பூங்கா ஒன்று அமைப்பது குறித்து ஆராய புதுவை அரசு வல்லுநர் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று புதுவை பிரதேச இந்திய கம்யுனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது இன்று புதுவையில் நடைபெற்ற இக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இது குறித்து தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது

காலியாக உள்ள அரசுப் பணிகள் நிரப்ப பட வேண்டும் பொளிவுறு நகர் திட்டத்தின் கீழ் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் பாத்துக்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட வேறு பல தீர்மானங்களும் இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷன் தாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இத்தகவலை அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மத்திய அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு தீபாவளி பரிசு என்ற அவர் இந்த உயர்வு இவ்வாண்டு ஜீலை மாதம் முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்

இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து முடிவு எடுக்கப்பட்டது

இத்தகவலை மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்துள்ளார்

இந்த சென்சஸ் மூலம் பெறப்படும் பொருளாதார தகவல்களால் தேசிய மாநில உள்ளாட்சி அமைப்புகள் மூலமான கொள்கைகள் வகுக்கப்படும் சென்னையில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் இன்று இந்த கணக்கெடுப்பு பணிகளை தொடக்கி வைத்தார் இந்த பணிகள் நாட்டின் வலுவையும் வளர்ச்சியையும் வளத்தையும் எடுத்துக் காட்டும் என்று அவர் கூறினார் இந்த கணக்கெடுப்பு பணிகள் மூலம் திரட்டப்படும் புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் வேலை வாய்ப்பிற்கான பல தரப்பட்ட வயது வரம்பினரை கண்டறிய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

பொதுமக்கள் இந்த கணக்கெடுப்பு பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார்

உலக அஞ்சல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இத்தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சிறப்பு அஞ்சல் உறை ஒன்றும் இன்று வெளியிடப்பட்டது

இதே இடத்தில் இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச்செய்திகள் மாமல்லபுரத்தில் நாளை மறுநாள் தொடங்க உள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஜி ஜிங் பிங் பங்கேற்கும் உச்சி மாநாடு காரணமாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இந்த இரண்டு நாள் உச்சி மாநாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு இரு தரப்பு பிரச்சனைகள் விவாதிக்கப்பட உள்ளன புதுவையில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது